இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி யை சந்தித்து பேசியுள்ளது முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலான தமிழக அரசின் புதிய தகவல் தொழில்நுட்பவியல் கொன்கையை அம்மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி

ராஜீவ்காந்தி குடும்பத்தினரே ஆட்சேபனை இல்லை என்று கூறிவிட்டதால் ராஜீவ் கொலையாளிகளை விடுதலை செய்வதில் தவறில்லை என்று புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார்

இலங்கையைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பிரதிநிதி குழு ஒன்று இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி யைச் சந்தித்து பேசியது இலங்கை நாடாளுமன்ற சபாநாயகர் திரு காரு தெயதர்யா இக்குழுவிற்கு தலைமையேற்றார் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான வரலாற்று உறவுகள் அண்மைக் காலங்களில் மேலும் ஆழமாகி வருவது குறித்தும் இந்திய உதவியுடன் இலங்கையில் மக்களை மையமாக கொண்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் அமலாகி வருவதும் குறித்தும் இவர்கள் மகிழ்ச்சி வெளியிட்டனர் கூட்டு பொளாதார திட்டங்களின் விரைவான அமலாக்கத்தினால் இருநாடுகளும் பயன்பெறும் என்றும் இவர்கள் தெரிவித்தனர் அண்டை நாடுகளுடனான இத்தகைய தொடர்புகளின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த சந்திப்பின்போது வலியுறுத்தினார் இருநாடுகளின் மாநில சட்டமன்றங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் நிலையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான புதிய முன்முயற்சிகளால் பரஸ்பர நம்பிக்கை மேம்படும் என்றும் அவர் கூறினார் குடியரசுத் தலைவர் திரு

இம்மூன்று நாடுகளின் தலைவர்களுடன் குடியரகத் தலைவர் இப்பயணத்தின்போது பரஸ்பர அக்கறையுள்ள பல்வேறு பிராந்திய பலதரப்பு பிரச்னைகள் குறித்து விரிவான பேச்சுவார்தைகளில் ஈடுபட்டார் சைப்ரஸ் பல்கேரியா மற்றும் செக் குடியரசில் உள்ள இந்தியர்களிடையிலும் குடியரசுத் தலைவர் உரையாற்றினார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலான தமிழக அரசின் புதிய தகவல் தொழில்நுட்பவியல் கொள்கையை அம்மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி இன்று வெளியிட்டுள்ளார் பொறியியல் பட்டதாரிகளின் செயல்திறன் மற்றும் வேலை வாய்ப்புகளை மேம்படுத்துவது தொடர்பாக தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்கல்வி நிறுவனங்களுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் நடத்திய கலந்தாய்வு கூட்டத்தில் இக்கொள்கை வெளியிடப்பட்டது தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அடுத்தாண்டு நடைபெறவுள்ள உள்ள நிலையில் தொழில் நிறுவனங்கள் மூலம் வேலை வாய்ப்புகளை பெருக்க இக்கொள்கையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது இன்று தமிழக முதலமைச்சர் நடத்தய கலந்தாய்வு கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு

பன்வீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் உலக மதங்கள் அனைத்தையும் இந்தியா ஏற்றுக் கொள்வதாகவும் உலகளாவிய சகிப்பு தன்மையே இந்தியாவின் நம்பிக்கை என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார்

இந்து மதம் பற்றிய தவறான புரிதல்களைக் களைந்து நிஜமான உள்ளியியல்புகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் விசாரணைக்கு தடைவிதிக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது ஓய்வு பெற்ற நீதிபதி தருண் அகர்வால் தலைமையில் பசுமை திர்ப்பாயம் அமைத்த குழுவின் ஆய்வுக்கு தடை விதிக்கவும் நீதிமன்றம் மறுத்துள்ளது ஆயினும் இக்குழுவினர் அறிக்கை தாக்கல் செய்யும் முன்பாக தமிழக அரசின் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்றும் தமிழக அரசின் விளக்கத்துடன் கூடிய அறிக்கையே தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர்

நாராயணசாமி கூறியுள்ளார்

குற்றவாளிகளை விடுவிக்க ஆட்சேபனை இல்லை என்று ராகுல்காந்தி பிரியங்கா காந்தி ஆகியோர் கூறியிருப்பதையும் அவர் கட்டிக்காட்டினார் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து இன்று காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சிகள் அழைப்பு விடுத்திருந்த பாரத் பந்த் போராட்டம் காரணமாக புதுவையில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது அனைத்து கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டு இருந்தன பிஆர்டிசி பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகளும் டாக்சி ஆட்டோ மற்றும் டெம்போக்களும் ஒடவில்லை பெரும்பாலான தொழில்சாலைகளும் மூடப்பட்டிருந்தன திரையரங்குகளில் பகல் காட்சி ரத்து செய்யப்பட்டது பெரும்பாலான தனியார் பள்ளிகள் விடுமுறை அறிவித்திருந்தன அரசுப் பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் குறைந்த வருகைப் பதிவுடன் செயல்பட்டன

நெல்லித்தோப்பில் தமிழ்நாடு அரசு பேருந்து ஒன்றின் பின்புறக் கண்ணாடி கல்வீசி உடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து புதுச்சேரி வழியாக செல்ல வேண்டிய தமிழக அரசு பேருந்துகள் விழுப்புரம் வழியாக திருப்பிவிடப்பட்டன பொம்மையார்பானையத்தில் தனியார் கல்லூரி பேருந்து ஒன்றும் கல்வீசி தாக்கப்பட்டது பந்த் போராட்டத்தையொட்டி புதுவையில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க போலீசார் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் பொது சொத்துக்களை சேதப்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி எச்சரிக்கை விடுத்து இருந்தார் தவறு செய்வோர் மீது உரிய ஆதாரங்களின் அடிப்படையில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி வாட்ஸ்ஆப் செய்தி ஒன்றை அவர் வெளியிட்டு இருந்தார் புதுச்சேரியில் பந்த் போராட்டம் முழு வெற்றி பெற்றதாகவும் போராட்டத்திற்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து கொள்வதாகவும் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் கூறியுள்ளனர் முதலமைச்சர் திரு நாராயணசாமி இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் அதிகாரிகளுக்கு உத்தரவிடும் வகையில் துணைநிலை ஆளுநர் செய்தி வெளியிட்டதை ஆட்சேபித்தார் துணைநிலை ஆளுநர் தமது கருத்துக்கனை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களிடம் தெரிவிக்க வேண்டுமே தவிர தாமாகவே உத்தரவிட முடியாது என்று அவர் கூறினார் அதிகார வரம்புகளுக்கு உட்பட்டு செயல்படுமாறு துணைநிலை ஆளுநரிடம் பலமுறை தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசிடம் இதுகுறித்து புகார் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு நாராயணசாமி தெரிவித்தார் இப்பிரச்னையில் உச்சநீதிமன்றத்தின் திர்ப்புக்கு தாம் காத்திருப்பதாக அவர் கூறினார் பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பந்த் போராட்டத்தை வெற்றி பெற செய்த அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவித்து கொள்வதாக கூறியுள்ளார் போராட்டத்திற்கு ஆதரவளித்த திமுக சிபிஐ சிபிஎம் விடுதலைச் சிறுத்தைகள் மதிமுக உள்ளிட்ட கட்சியிருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் இன்று அவையில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த பாரத் பந்த் போராட்டம் காரணமாக தமிழகத்தில் இயல்பு வாழ்க்கை அதிகமாக பாதிக்கப்படவில்லை மாநிலம் எங்கும் அத்தியாவசிய சேவைகளை பாராமரிக்க தமிழக அரசு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருந்தது அம்மாநில போலீசார் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் ஆயினும் தமிழகத்தில் இருந்து அண்டை மாநிலங்களுக்கு செல்லும் பேருந்துகள் மாநில எல்லை வரை மட்டுமே இயக்கப்பட்டன

நரேந்திரமோடி

மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ள இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது

சனிக்கிழமை இரவு ஹோட்டல் நட நிகழ்ச்சி ஒன்றில் நடந்த இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை போலீசார் இவ்வாறு நடவடிக்கை எடுத்தனர் திப்மர் மக்கள் கல்வி திட்டத்தின்கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஜிப்மரில் நானை நடைபெறவுள்ளது தேசிய கண்தான இருவார விழாவில் ஒருபகுதியாக இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கண்டனமோ முன்பதிவோ தேவையில்லை என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது

அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் ஆடவர் ஒன்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் செர்விய வீரர் நோவாக் ஜோகோவிச் அர்ஜென்டினா வீரர் ஜுவான் மார்டின் டெல்போத்ரோ வை தோற்கடித்து சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி யை சந்தித்து பேசியுள்ளது முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலான தமிழக அரசின் புதிய தகவல் தொழில்நுட்பவியல் கொள்கையை அம்மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி இன்று வெளியிட்டார் ராஜீவ்காந்தி குடும்பத்தினரே ஆட்சேபனை இல்லை என்று கூறிவிட்டதால் ராஜீவ் கொலையாளிகளை விடுதலை செய்வதில் தவறில்லை என்று புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் காங்கிரஸ் மற்றும் தோழமைக் கட்சிகளின் பாரத் பந்த் போராட்டத்தினால் இன்று புதுவையில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது